புதுமையாக்கத்தை கல்வி முறையின் ஒரு பகுதியாக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

துல்லியத் தாக்குதல் மூலம் தீவிரவாதத்தை இந்தியா சகித்துக்கொள்ளாது என்பதை இந்திய ராணுவம் நி ருபித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பழைய மாணவர்கள் கண்டிப்பாக உதவ வேண்டுமென புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் சமூகத்தின் பிரச்சனைகளைத் தீர்க்க புதுமையாக்கத்தை கல்வி முறையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டுமென்று பிரதமர் திருதரேந்திர மோடி கூறியுள்ளார்

மனித குலத்தின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு கல்வியே அடிப்படை என்றும் தாகூர் விவேகானந்தர் போன்றவர்களும் இதையே வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கல்வி ககாதாரம் தூய்மை ஊட்டச்சத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மக்களிடையே பரப்பும் பணியில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருபிரகாஷ் தவுடேகர் இம்மாநாட்டில் பேசுகையில் கல்வி முறையில் நவீனத் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினுர்

அருணாச்சல் மேற்கு காசியாபாத் ஹசாரிபாக் ஊரக ஜெய்புர் மற்றும் நவாடா நாடாளுமன்றத் தொகுதிகளைச் சேர்ந்த பாரதிய ஜனதா தொண்டர்களுடன் பிரதமர் ஏற்கனவே இதுபோல கலந்துரையாடல் நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் திருநரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இந்தியா விலும் வெளிநாடுகளிலும் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

ராணுவ முகாமில் உறக்கத்தில் இருந்தவர்கள் மீது முகாந்திரமின்றி தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்தே இந்திய ராணுவம் துல்லியத் தாக்குதலில் ஈடுபட்டதால் இதில் வெட்கப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

தீவிரவாததை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் இந்திய ராணுவத்தினர் தங்கள் கடமையைத்தான் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

துல்லியத் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை விளக்கும் வகையில் இவ்விழாக்களில் வீடியோ படங்கள் மக்களுக்குக் காட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அமைச்சர்

ம்னடுறுவவல் அதிகரிக்காவிட்டாலும் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் ரக போர் விமானப் பேரம் பற்றி

தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்வீர்செல்வ த்தின் சகோதரருக்கு மட்டுமின்றி அண்மையில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ஒருவருக்கும் ஆம்புலன்ஸ் விமானம் கொடுத்து இந்திய விமானப் படை உதவியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அவசர நிலையில் உள்ள எவருக்கும் இத்தகைய உதவிகளை விமானப்படை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு ஏராளமாக பணம் செலவழிப்பதால் படிப்பு முடிக்கும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களுக்கு கட்டாயமாக உதவ வேண்டும் என்று புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் முன்னாள் மாணவர் சங்க விழாவில் உரையாற்றிய அவர்

சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் பாஸ்கர் ராமமூர்த்தி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்கத்திற்கு பெயர்பெற்ற சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் இருந்து வாரம் தோறும் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகி வருவதாகவும் இத்தகைய இன்னும் பல நிறுவனங்கள் வரவிருப்பதாகவும் கூறிஞர் சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனம் பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப சவால்களுக்கு தீர்வு கண்டு உலக அளவிலான அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் முக்கியப் பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கூகுள் நிறுவனத்தின் பொறியில் பிரிவு இயக்குனர் திருஆனந்த நடராஜன் கேட்ஸ் அறக்கட்டளையின் இந்தியப் பிரிவு இயக்குனர் டாக்டர் நசிகேத் மோர் இரிக்கெட் வீரர் அவில் கும்ப்ளே திரைப்பட நடிகர் ராணா டகுபதி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் புகையிலை எதிர்ப்பு வாய்புற்று நோய் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இந்திய வாய் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் புதுவை தமிழகப் பிரிவு சார்பில் புதுவையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு மராத்தான் ஒட்டத்தை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி கொடியசைத்து தொடக்கிவைத்தார் திப்மர் உட்பட புதுவையில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் கலந்துகொண்டனர் ராத்நிவா சில் தொடங்கிய மராத்தான் ஒட்டம் கடற்கரை சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலை மற்றும் ஜிப்மர் வழியாக சென்று மகாத்மா காந்தி பல்மருத்துவக் கல்லூரியில் முடிவடைந்தது புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று மாஹே யில் உள்ள கூட்டுறவு உயர்கல்விக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்பைத் தொடக்கிவைத்தார் மாஹே யில் இ

நிதி அதிகாரங்களை உயர்த்துமாறு மத்திய உள்துறை அமைச்சரிடம் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி விடுத்திருந்த வேண்டுகோளைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சக கீழ்நிலைச் செயலர் திருசஞ்ஜய் குமார் புதுவை அரசின் தலைமைச் செயலருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மக்கள் நலனைக் கருத்தில் கொண்டு சுமுகமான முறையில் செயல்பட இதஞல் ஏதுவாகும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தேவனூ ரில் கட்டுப்பாட்டை இழந்த கார்

எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதுவதைத் தவிர்க்க கார் ஓட்டுனர் முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டதாகக் கூறப்படுகிறது காயம் அடைந்த மேலும் மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டுள்ளனர் தமிழகத்தின் தென்மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக் கடல் பகுதியிலிருந்து உள் தமிழகம் வழியாக இலங்கை வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்தத் தாழ்வுநிலை உள்ளதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தமிழக அரசு லோக் ஆயுக்தா அமைக்காமல் மாநில மக்களை மட்டுமின்றி உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வருவதாகக் கூறியுள்ளார்

ராமதாஸ் சுட்டிக்காட்டினுர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுமையாக்கத்தை கல்வி முறையின் ஒரு பகுதியாக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

துல்லியத் தாக்குதல் மூலம் திவிரவாதத்தை இந்தியா சகித்துக்கொள்ளாது என்பதை இந்திய ராணுவம் நி ருபித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீ தாராமன் கூறியுள்ளார் ஐகடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பழைய மாணவர்கள் கண்டிப்பாக உதவ வேண்டுமென புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்